நாட்டில் உள்ள அனைவருக்கும் சுகாதார அட்டை வழங்குவதற்கான டிஜிட்டல் சுகாதார இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சுதந்திர தின உரையில் தெரிவித்துள்ளார் சென்னை கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

தேசியக்கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினாின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர்

நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

நாட்டிலுள்ள அனைவருக்கும் வழங்கப்பட உள்ள இந்த சுகாதார அட்டையில் அவர்தம் நோய் பரிசோதனை மருத்துவ அறிக்கைகள் வழங்கப்படும் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து தகவல்களும் இடம்பெறும் எனக்கூறிய அவர் இதன்மூலம் சிகிச்சை பெறுவதில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு விரைவான தொழில்நுட்ப தீர்வு எட்டப்படும் என்றார் மேலும் இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு இந்தியருக்கும் உயர்தர சுகாதார வசதிகள் உறுதிசெய்யப்படும் என்றார்

இந்நோய் தொற்று உருவான காலத்தில் உயிர்காக்கும் மருத்துவ சாதனைங்களை இறக்குமதி செய்யும் நிலை இருந்ததாகவும் ஆனால் தற்போது வெளிநாடுகளுக்கும் மருத்துவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தி பெருமளவு அதிகரித்துள்ளதையும் சுட்டிக்காட்டினார் விவசாயம் முதல் விண்வெளி வரை அனைத்து துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்து வருவதாக கூறிய பிரதமர் உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் சுயசாா்பு பாரதத்தை உருவாக்கும் அடித்தளமாக புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறிய பிரதமா் வேளாண் துறை உள்ளிட்ட நாட்டின் அனைத்து உள்கட்டமைப்பும் மேம்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார் நாட்டின் பாதுகாப்பிற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக கூறிய பிரதமர் இந்தியாவின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் எந்த ஒரு அண்டை நாட்டினருக்கும் உரிய பதிலடி வழங்கப்படும் என்றார்

எல்லைப் பகுதிகளின் பாதுகாப்பை மேலும் பலப்படுத்த ஒரு லட்சம் தேசிய மாணவர் படையினருக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார்

முன்னதாக ராஜ்காட்டில் உள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவிடத்தில் பிரதமர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்

அனைத்து துறைகளின் வளர்ச்சி என்ற அடிப்படையில் தமிழக அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் உணவு தானிய உற்பத்தியில் தமிழகம் தொடர்ந்து முதலிடம் வகித்து வருவதாக கூறினார்

பலப்படுத்தும் மத்திய நாட்டின் பாதுகாப்பை நடவடிக்கைகளுக்கும் தமிழக அரசு உறுதுணையாக திகழும் எனக் முதலமைச்சர் அமைதி வளம் வளர்ச்சி என்ற கோட்பாடுகளின் அடிப்படையில் சுதந்திரத்தின் பயனை அனைவரும் பெறும் வகையில் அரசு செயல்படுவதாக கூறினார்

ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன சமூக இடைவெளி உள்ளிட்ட உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பல்வேறு மாவட்டங்களில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன

திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

தர்மபுரியில் திருமதி

மலர்விழி அரியலூரில் திருமதி ரத்னா தஞ்சையில் திரு

உமாமகேஸ்வரி கடலூரில் திரு சந்திரசேகர் சாஹமுரி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர்

கண்ணன் நெல்லை பாளையங்கோட்டை வ உ சி மைதானத்தில் திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் மதுரையில் திரு

ஜி வினய் நாகையில் திரு

நாயர் திருவள்ளுரில் திருமதி மகேஸ்வரி ரவிக்குமார் திருவண்ணாமலையில் திரு

கந்தசாமி காஞ்சிபுரத்தில் திரு பொன்னையா பெரம்பலூரில் திருமதி சாந்தா சேலத்தில் திரு

ஈரோடில் மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு கதிரவன் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

தமது விடுதலை போராட்ட நினைவுகளை தியாகி முத்துசாமி பகிர்கையில்

மெஹராஜ் கோவையில் திரு ராசாமணி கரூரில் திரு அன்பழகன் கள்ளக்குறிச்சியில் திரு கிரண்குராலா வேலூரில் திரு சண்முகசுந்தரம் ராணிப்பேட்டையில் திவ்யதர்சினி தூத்துக்குடியில் திரு சந்தீப் நந்தூரி கிருஷ்ணகிரியில் திரு பிரபாகர் திருப்பத்தூரில் திரு

ராமநாதபுரத்தில் திரு

அண்ணாதுரை ஆகியோர் தேசியக்கொடியை ஏற்றி வைத்து காவல் துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டனர்

இதனிடையே தொற்றுப் பரவலைத்தடுக்க பரிசோதனைகளின் எண்ணிக்கையை அதிகரித்து மத்திய சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை எடுத்துள்ளது